திட்டப்பணிகளைதொடங்கிவைப்பதற்காகநாளைதமிழகம் வருகிறார்

சர்வதேசவானொலிதினம் இன்றுகொண்டாடப்படுகிறது

பணியினைமுதலமைச்சா் திருஎடப்பாடிபழனிசாமி இன்றுதொடங்கிவைத்தாா்

செய்துவருகிறது

கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் இடையேமின்மயமாக்கப்பட்டரயில் விழுப்புரம் வழித்தடத்தையும் அவர் தொடங்கிவைக்கிறார் உள்நாட்டிலேயேவடிவமைக்கப்பட்டஅர்ஜூன் பீரங்கியையும் ரானுவத்துக்குபிரதம் இந்தநிகழ்ச்சியில் ஒப்படைக்கவுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் கல்லணைகால்வாயை புதுப்பித்துநவீனமயமாக்கும் பணிகளுக்கும் அவா அடிக்கல் நாட்டவுள்ளார் சென்னையைஅடுத்ததையூரில் ஆயிரம் கோடி ருபாய் செலவில் அமைக்கப்படஉள்ள ஐ ஐ டி டிஸ்கவரிவளாகத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார் மாநிலஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிமற்றும் உயரதிகாரிகள் இந்தநிகழ்ச்சியில் பங்கேற்கவுள்ளனா் இதனிடையே பிரதமர் வருகையையொட்டிஅதற்கானஒத்திகைநிகழ்ச்சி இன்றுசென்னையில் நடைபெற்றது நீண்டகாலவளர்ச்சியைஉறுதிசெய்யும் வகையில் பொருளாதாரசீர்திரு்ததநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகமத்தியநிதிஅமைச்சர் திருமதிநிர்மவாசீதராமன் கூறியுள்ளார் இன்றுமக்களவையில் பட்ஜெட் மீதானவிவாதத்திற்குபதிலளித்துஅவா் பேசினாா் பொருளாதாரத்திற்கு புத்துயிர் அளிப்பதற்கானநடவடிக்கைகளோடு சீர்திருத்தங்களும் இணைந்துமேற்கொள்ளப்படுவதாகஅவர் தெரிவித்தார்

மக்கள் நலனைமட்டுமேகருத்தில் கொண்டுதிட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் ஒப்பந்தப்புள்ளிகள் அனைத்தும் வெளிப்படைத் தன்மையுடன் கோரப்படுவதையும் அவர் எடுத்துரைத்தார் நடைபாதைவியாபாரிகள் நலனுக்காகநிறைவேற்றப்பட்டதிட்டங்களையும் அவர் சுட்டிக்காட்டினார்

ஆந்திரா பீகார் மத்தியபிரதேஷ் மற்றும் புதுவைஅரசுகளுக்கு இந்தநிதிஉதவிவழங்கப்பட்டுள்ளது

இதில் முதல் தவணைதடுப்பூசிபெற்றுக் கொண்டமருத்துவதுறையைச் சாா்ந்தமுன்களப் பணியாளர்களுக்கு இரண்டாவதுதவணைதடுப்பு மருந்துசெலுத்தும் பணிதற்போதுநடைபெற்றுவருகிறது

தமிழகத்திலும் இரண்டாவதுதவணைதடுப்பூசிசெலுத்தும் பணிதொடங்கியுள்ளது சென்னைராஜீவ்காந்திஅரசுபொதுமருத்துவமனையின் முதல்வர் தேனிராஜன் இரண்டாவதுதவணைதடுப்பூசியைமுதலாவதாகபோட்டுக் கொண்டாா் தடுப்பு மருந்துசெலுத்தும் பணிதொடர்பானசிறப்பு நிகழ்ச்சிக்குசென்னைஅகில இந்தியவானொலியின் மாநிலசெயதிப் பிரிவு ஏற்பாடுசெய்துள்ளது

மாநிலத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

இதனையொட்டிகுடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு விடுத்துள்ளவாழ்த்துச் செய்தியில் தகவல் தொடர்பில் முக்கியஊடகமாகவானொலிதிகழ்கிறதுஎன்றுகூறியுள்ளார் திருநரேந்திரமோடிவிடுத்துள்ளசெய்தியில் இந்நாளையொட்டிவானொலிநேயர்களுக்கும் பிரதமர் அந்தஊடகத்துறையைச் சார்ந்தஅனைவருக்கும் வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்வதாகக் கூறியுள்ளார்

மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலம் இதனைதாம் உணர்ந்திருப்பதாகவும் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஐவடேக்கர் விடுத்துள்ளசெய்தியில் தகவல் வானொலிபயன்பாடுதொடர்ந்துஅதிகரித்துவருவதாகக் கூறியுள்ளார்

பழங்குடியினர் மாணவர்களின் கல்விஉதவித்தொகைக்கானநிதிஒதுக்கீடும் அதிகரிக்கப்பட்டுள்ளது

மத்தியபிரதேசத்தில் பாதுகாப்புப் படையினா் மேற்கொண்டநடவடிக்கைகளில் இரண்டுநக்ஸவைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மண்டியாமாவட்டத்திற்குஉட்பட்டலால்பூர் கிராமத்தில் நேற்று இரவு பாதுகாப்புப் படையினர் இந்தநடவடிக்கையைமேற்கொண்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் உயிரிழந்த இருவரில் ஒருவர் பெண் நக்ஸலைட் என்றும் அவர் மேலும் கூறுகிறார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவதடெஸ்ட் கிரிக்கெட் போட்டிசென்னையில் இன்றுதொடங்கியது

உலகடெஸ்ட் சாம்பியன் போட்டியின் ஒருபகுதியாகநடைபெறும் நான்குபோட்டிகளைக் கொண்ட இந்ததொடரின் முதல் ஆட்டத்தில் வெற்றிபெற்று இங்கிலாந்துமுன்னிலைபெற்றுள்ளது

மகளிர் ஈட்டிஎறிதலில் பாக்யபூரீ வெண்கலப்பதக்கத்தைகைபற்றினார் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றுவரும் பிலிப் ஐலந்த் கோப்பைக்கானடென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்றுஆட்டத்தில் இந்தியாவின் அங்கிதாரெய்னாவெற்றிபெற்றார்